இரண்டுசதவீதமாககுறைந்துள்ளதுஎன்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

குரல் கருத்துக்களைதெரிவிக்குமாறுநாட்டுமக்களைபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகோரிக்கைவிடுத்துள்ளார்

தொற்றபாதுகாப்பு மருத்துவகாப்பீட்டுதிட்டத்தைஅறிமுகப்படுத்தகாப்பீட்டுநிறுவனங்களுக்கு காப்பீட்டுஒழுங்குமுறைஆணையம் அனுமதிஅளித்துள்ளது

இது உலகில் நோய்த் தொற்றுஅதிகமாககாணப்படும் மற்றநாடுகளில் உள்ளஉயிரிழப்புடன் ஒப்பிடும்போதுமிகமிககுறைவு என்றும் அந்தஅமைச்சகம் கூறியுள்ளது

மணிப்பூர்

இதையடுத்து

எடப்பாடிபழனிசாமிகோரிக்கைவிடுத்துள்ளார் இதுதொடர்பாக வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு

பிரகவாத் ஜோஷிகூறியுள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகடிதம் எழுதியுள்ளார்

கடந்த குழு கல்லூரிகளுக்கானபருவத் தேர்வைநடத்துவதற்கானவழிகாட்டுநெறிமுறைகளைவெளியிட்டபோது செப்டம்பர் மாதத்திற்குள் இறுதிப் பருவத் தேர்வுகளைநடத்தவேன்டும் என்றுகூறியுள்ளதாகவும் நோய்த் தொற்றுதற்போதுஉள்ளநிலையில் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குவருவதுசிரமமாக இருக்கும் என்றுமுதலமைச்சர் கூறியுள்ளார் பலமாணவர்கள் அவர்கள் படிக்கும் கல்விநிலையங்களிலிருந்துமாவட்டத்திற்குவெளியேயும் வெளிமாநிலத்திலும் இருக்கிறார்கள் என்றும் மாநிலத்தில் அரசுகலை அறிவியல் கல்லூரிகள் தனியார் பொறியியல் கல்லூரிகள் பல்தொழில்நுட்பகல்லூரிகள் கோவிட் அறிகுறியுள்ளநபர்களைதனிமைப்படுத்தும் செப்டம்பர் மையங்களாகமாற்றப்பட்டுள்ளதால் மாதம் பருவத் தேர்வைநடத்த இயலாதசூழ்நிலைஉள்ளதாகஅந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூரில் உள்ளநிலைமைகளைமதிப்பீடுசெய்து மாநிலஅரசுகளே இத்தேர்வுக்கானதேதியைமுடிவு செய்துகொள்ளபல்கலைக் கழகமானியக்குழுஅகில இந்தியதொழில்நுட்பக் கல்விகவுன்சில் கட்டிடக் கலைக்கானகவுன்சில் இந்தியமருந்தககவுன்சில் தேசியஆசிரியர் பயிற்சிக் கவுன்சில் உள்ளிட்டவற்றுக்குஉரியஉத்தரவைபிறப்பிக்கவேண்டும் திரு எடப்பாடிபழனிசாமிவலியுறுத்தியுள்ளார்

குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் இச்சம்பவம் குறித்துவிசாரித்தனர் காவல்நிலையத்திலிருந்துசிலதடயங்களையும் சிபிஐஅதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர் இந்தவழக்குதொடர்பானஆவணங்களைசிபிசிஐடிகாவல்துறையினர் முன்னதாக சிபிஐஅதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்